என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் நாடுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் காரைக்கால் பகுதியில் பல ஏரி குளங்களை தூர் வாரிய மாவட்ட ஆட்சியர் திரு விக்ராந்த் ராஜாவிற்கு புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

தமது அரசு வரித்துறையிலும் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் தற்போது இந்தியாவில் கடினமாக உழைத்து வரி செலுத்துவோருக்கு மதிப்பளிக்கப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையின் கீழ் தாய்லாந்து மற்றும் இதர ஆசியான் நாடுகளுடன் போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தாய்லாந்தின் மேற்கு கரை துறைமுகங்களுக்கும் இந்திய கிழக்கு கரை துறைமுகங்களுக்கும் இடையிலான நேரடி இணைப்பினால் பொருளாதார ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் நாடுகளுடனான உறவுகளுக்கு தொடர்ச்சியான முறையில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் ஆசியான் இந்தியா பொருளாதார ஒருங்கிணைப்பிற்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்த அவர் ஆசியான் நாடுகளுடன் தரைவழி கடல்வழி மற்றும் வான்வழி தொடர்புகளுக்கு அப்பாற்பட்டு டிஜிட்டல் தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் வேளாண்மை அறிவியல் பொறியியல் ஆராய்ச்சி வர்த்தகம் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஆசியான் நாடுகளின் திறன்களை உயர்த்துவதில் ஒத்துழைக்க இந்தியா தயார் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இன்று பேங்காக்கில் ஆசியான் இந்தியா மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே தாய்லாந்து பிரதமர் திரு பிரயூத் சானோச்சா இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ ஆகியோரையும் இருதரப்பு ரீதியில் பிரதமர் சந்தித்து பேசினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கெண்டில் அந்நாட்டின் பாதுகாப்புத் துறை அமைச்சர் மேஜர் ஜெனரல் பி

குர்பனோவை சந்தித்து பேசினார்

கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டம் போல பல்கலைக்கழக சமூக பொறுப்புணர்வுத் திட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகங்கள் புதிய முன் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார் இன்று கேங்டாக்கில் சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பல்கலைக்கழகங்கள் தங்களின் மாணவர்களை அவ்வப்போது கிராமங்களுக்கு அனுப்பி கிராமப்புற மக்களின் கல்வி சுகாதாரம் துப்புரவு மற்றும் ஊட்டச்சத்து நிலவரத்தை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் லேப்சா லிம்பூ போன்ற பாரம்பரிய மொழிகளை அழிவில் இருந்து காப்பாற்றவும் மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்துவதிலும் சிக்கிம் பல்கலைக்கழகம் ஆற்றி வரும் பங்களிப்பை குடியரசு தலைவர் பாராட்டினார் வரும் காலங்களில் குடிநீர் பிரச்சனை மிகப் பெரிய சவாலாக மாறக் கூடும் என்பதால் கடல்நீரை குடிநீராக்க கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என குடியரசுத் துணை தலைவர் திரு

இன்று சென்னையில் உள்ள கடல்சார் தொழில்நுட்ப கழகத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் கடல் நீரை குடிநீர் ஆக்கும் பணிகளுக்கான செலவை குறைக்க தீவிர ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடல் வளத்தை சுற்றுச் சூழலை பாதிக்காமல் வளங் குன்றா முறையில் மனித மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணை தலைவர் வலியுறுத்தினார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இவ்விழாவில் பேசுகையில் தேசிய அளவில் கடல் நீரை குடிநீராக்கும் முனையத்தை செயல்படுத்துவது குறித்து நிதி ஆயோக் உடன் தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வானிலை முன் அறிப்பு போன்ற துறைகளில் இந்தியா மிகப் பெரிய நிபுணத்துவம் பெற்றுத் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டார் சென்னைக்கான கடலோர வெள்ள நிலைமை முன் அறிவிப்பு அமைப்பு இவ்விழாவின் போது தொடக்கி வைக்கப்பட்டது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் காரைக்கால் பகுதியில் பல ஏரி குளங்களை தூர்வாரி பயன்படாத நிலையில் இருந்த பல நீர் நிலைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ள மாவட்ட ஆட்சியர் திரு விக்ராந்த் ராஜாவிற்கு குடிமைப்பணி விருது வழங்க புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இதை செய்ய முடியும் என்றால் புதுச்சேரியில் உள்ள இதர மாவட்ட ஆட்சியர்களும் இதை செய்யத் தான் வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் புதுச்சேரி அல்லலுக்கு ஆளாகும் என்றும் வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அரசு நிதியை செலவிடாமல் முற்றிலும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தினரின் உதவியுடன் இதை சாதித்திருப்பதாகவும் அவரது பணிக் கலாச்சாரத்தை இதர அதிகாரிகளும் பின்பற்றி குறைந்தபட்சம் அரை மணி நேர கள ஆய்வுடன் அன்றாடப் பணிகளை தொடக்கினால் தான் மக்களின் நிஜமான பிரச்சனைகளைப் புரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

விக்ராந்த் ராஜா கலந்து கொள்ள இருப்பதாகவும் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசால் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரைப்பட நடிகர் ரஜினிகாந்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து ஏற்கனவே பல விருதுகளை வென்றுள்ள ரஜினிகாந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு முற்றிலும் தகுதியானவர் என்றும் இந்த விருது ரஜினிகாந்திற்கு மட்டுமின்றி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பெருமை என்றும் கூறினார்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி துணைநிலை ஆளுநரை பேய் என விமர்சித்ததை விலக்கிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சர் பதவியில் உள்ள ஒருவருக்கு இது அழகல்ல என்றும் முதலமைச்சரே இப்படிப் பேசினால் வரலாற்றில் பதிவாகிவிடும் என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி புதுச்சேரியின் நீர் நிலவரத்தை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற போதிலும் தொழிற்சாலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டு வருவதால் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதிலும் அவர் கவனம் செலுத்த தேவையிருப்பதாக மற்றொரு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது நேற்று காலமான புதுச்சேரி மாநில அஇஅதிமுக செயலாளர் பி புருஷோத்தமன் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இன்று விழுப்புரம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த புருஷோத்தமன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புருஷோத்தமன் மறைவு அஇஅதிமுகவிற்கு பேரிழப்பு என்றார் தமிழக அமைச்சர் திரு சம்பத் புதுச்சேரி சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோரும் தமிழக முதலமைச்சரோடு உடன் சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள பண்ணை இல்லத்தில் நேற்று விஷ வண்டு கடித்ததால் உயிரிழந்த புருஷோத்தமனின் இறுதிச் சடங்குகள் புதுச்சேரியில் நாளை நடைபெறும் தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதே போல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் லேசனாது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது

டெல்லி தலைநகர பிரதேசத்தில் காற்று மாசுபாடு அதிகரித்து மோசமான நிலை என்னும் பிரிவை எட்டியுள்ளது

டெல்லியில் மழை காரணமாக மிதமான அளவில் மூடு பனியும் சூழ்ந்திருப்பதாக இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே வாகன போக்குவரத்தினால் ஏற்படும் காற்று மாசுப்பாட்டை குறைக்கும் வகையில் ஒற்றைப்படை பதிவெண் கொண்ட வாகனங்களையும் இரட்டைப்படை பதிவெண் கொண்ட வாகனங்களையும் ஒருநாள் விட்டு ஒருநாள் மாறி மாறி அனுமதிக்கும் திட்டத்தை டெல்லி அரசு நாளை முதல் தலைநகரில் அமல்படுத்த இருக்கிறது